குடிநீர் சேமிப்பை மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டுள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பர்மிங்ஹாமில் இன்று இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை நீக்குவது நீர் சேமிப்பு உள்ளிட்டவைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றார்

புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் விழாக்களின்போது சிறப்பு பரிசுகளாக புத்தகங்களை வழங்க வேண்டும் என்றார்

பல்வேறு மாநிலங்களில் செயல்படும் நூலகங்கள் குறித்த தகவல்களை அளித்த பிரதமர் கேரள மாநிலம் இடுக்கி வனப்பகுதியில் செயல்படும் நூலகம் குறித்தும் எடுத்துரைத்தார் அண்மையில் பொதுத்தேர்தலில் மக்கள் நடைபெற்ற அதிகளவில் வாக்களித்தது குறித்து பெருமிதம் தெரிவித்ததோடு திறம்பட தேர்தலை நடத்திய தேர்தல் ஆணையத்தைப் பாராட்டினார்

சர்வதேச அளவில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது குறித்தும் மக்களுடன் வானொலி வாயிலாக தகவல்கள் பரிமாறிக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார் இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் முதன்முறையாக அருணாச்சலப்பிரதேசத்தைச் சேர்ந்த உளராட்சி மன்ற தலைவரின் நீர் சேமிப்பு குறித்த ஒலிப்பதிவு இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது ராஜ்நாத்சிங் நாட்டில் கடற்படை திட்டங்களை விரைந்து செயல்படுத்த மாநில அரசுக்கும் கடற்படைக்கும் இடையிலான புரிந்துணர்வு மிகவும் அவசியம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர்

பேரவை தமிழக சட்டப்பேரவையில் நாளைமுதல் பல்வேறு துறைகள்மீதான மானிய கோரிக்கைகள் தொடங்குகிறது வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளின் மானிய கோரிக்கைகள்மீது நாளை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நாளை மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள்மீது விவாதம் நடைபெற உள்ளது

இதில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று தெரிகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

வி

தண்ணீர் திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக நாளை மறுநாள்முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி திறந்துவைப்பார் என்றார்

திரிபாதி இன்று பிற்பகல் பதவியேற்க உள்ளார்

சண்முகம் நாளை பதவியேற்கிறார்

ராய் நினைவாக ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது

பேல் மறுஆய்வு மனுக்கள் அயோத்தி நில வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகள் விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

உயிரிழந்தவர்களுக்கு மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி நேரில் அஞ்சலி செலுத்தினார் திருமாவளவன் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதையடுத்து இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழகத்தை மத்தியஅரசு அறிவிக்க வேண்டுமென்று மக்களவை உறுப்பினர் திரு

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குடிநீர் பற்றாக்குறையை போக்க தமிழகஅரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதியை ஒதுக்குவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை நாளை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக கூறினார்

இதுதொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசியஅவர் மத்திய அரசின் ஐல் சக்தி திட்டத்தின்கீழ் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறினார்

டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் விதமாக இப்பணியினை மாநகராட்சி ஆணையர் திரு ரவிசந்திரன் நாளை தொடங்கிவைக்க உள்ளார்

இத்தொடரில் இதுவரை பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றிபெற்றுள்ளநிலையில் இன்றைய போட்டியிலும் வெற்றிபெறும் நோக்குடன் இந்தியாவும் வெற்றிபெற்றால் மட்டுமே தொடரில் நீடிக்க முடியும் என்ற கட்டாயத்தில் இங்கிலாந்தும் களம் இறங்குகின்றன

ஸ்வீடனையும் எதிர்கொள்கின்றன

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது